நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் அண்மையில் காலமான முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் கூறியுள்ளார்

இது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த காலத்தின் கட்டாயம் என்று அவர் இன்று விஜயவாடாவில் முக்கிய பிரமுகர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார்

இதுபற்றிய மசோதா மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்ட போது இரவு முழுவதும் விதிமுறைகளை படித்துப் பார்த்த பின்னரே தாம் அவைக்கு வந்ததாகவும் அமைதியான முறையில் உரிய விவாதங்கள் மூலம் இம்மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதே தமது முக்கிய கவலையாக இருந்ததாகவும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார் இதற்கிடையே மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகக் குழு ஒன்று இன்றும் நாளையும் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டு அங்கு எந்த இடங்களில் எல்லாம் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களை அமல்படுத்தலாம் என்பதை இனம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளது

நரேந்திர மோடி அண்மையில் காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியின் குடும்பத்தினரை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இதற்கிடையே டெல்லி பிரோஸ்ஷா கோட்லா விளையாட்டு மைதானம் அருண் ஜேட்லி விளையாட்டு மைதானம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று டெல்லி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் இன்று அறிவித்துள்ளது டெல்லி மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவராக திரு

உலக பேட்மின்டன் சேம்பியன் பட்டப் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை பி வி சிந்து இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சிந்து இந்தியாவின் பெருமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார்

சிந்து இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டு துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வையும் சந்தித்தார்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

ஜஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் நாளை வரை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரத்தை கைது செய்யக் கூடாது என உச்சநீதிமன்றம் தடை நீட்டிப்பு வழங்கியுள்ளது

சிதம்பரத்தின் மனுக்கள் மீதான அமலாக்கப் பிரிவின் வாதங்கள் நாளை கேட்டறியப்படும் என்று நீதிபதிகள் திருமதி

பானுமதி திரு

எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தாவிட்டது அமலாக்கப் பிரிவின் விசாரணைகளின் போது திரு

சிதம்பரத்திடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர் அளித்த பதில் பற்றிய விவரங்களை எழுத்து வடிவில் வழங்க கோரி சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல் முன்னதாக நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் பெரியாறு மற்றும் வைகை அணைகளில் இருந்து பாசன நீர் திறக்க தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

விவசாயிகள் விவேகமான முறையில் நீரை பயன்படுத்தி திறம்பட்ட நீர் மேலாண்மைக்கு உதவ வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு தினசரி சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் இருந்து ஜெய்ப்பூர் பழனி கோவா காக்கிநாடா போன்ற நகரங்களுக்கு அதி விரைவு ரயில்களை இயக்கவும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் எஸ்கலேட்டர் அமைக்கவும் வலியுறுத்தப்படும் என்றார் முன்னதாக புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் பயணிகளை அவர் சந்தித்து தேவைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரியின் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு ஏற்பட்ட கால தாமதத்திற்கு புதுச்சேரி அரசு காரணம் அல்ல என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் இன்றைய பேரவை நடவடிக்கையின் போது பட்ஜெட் தாக்கல் செய்தவற்கு காலதாமதம் ஆனதற்கு காரணம் என்ன என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுத் தலைவர் திரு அன்பழகன் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்துப் பேசிய முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அப்போது பட்ஜெட் நடைமுறைகளை விரைவுபடுத்த முடியவில்லை என்றும் அதைத் தொடர்ந்து பட்ஜெட்டில் இடம் பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தரப்பினரின் கருத்துக் கேட்புக் கூட்டம் நடைபெற்றது என்றார்

நாராயணசாமி மாநிலங்கள் இத்தகைய ஒப்புதல் பெற தேவையில்லை என்பதை கருத்தில் கொண்டே புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரப்படுவதாக கூறினார் புதுவையில் அடுத்த மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் எந்தப் பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை சட்டமன்றத்தில் இன்று அனைத்து எதிர்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன அவையில் இரங்கல் குறிப்புகள் முடிந்தவுடன் எதிர்கட்சி தலைவர் திரு ரங்கசாமி எழுந்து பேரவைத் தலைவருக்கு எதிராக தாம் நோட்டீஸ் கொடுத்துள்ள நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்னவாயிற்று என வினவினார்

சிவக்கொழுந்து பதில் அளித்தார்

அன்பழகன் கூறினார் பேரவை விதிகளின் படி உரிய முடிவை பேரவைத் தலைவர் அறிவிப்பார் என்று அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கூறினார் தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என பிஜேபி உறுப்பினர்களும் வலியுறுத்திய போது நியமன உறுப்பினர்களுக்கு இத்தகைய உரிமை இல்லை என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு

ஆர் பாலன் கூறியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தீர்மானம் பரிசீலனையில் இருப்பதாக பேரவைத் தலைவர் கூறிவிட்டதால் விவாதம் எப்போது என்று உறுப்பினர்கள் கேட்க முடியாது என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறினார் இதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்களும் அதை அடுத்து அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளி நடப்பு செய்தனர் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி சுஷ்மா சுவராஜ் ஜெய்பால் ரெட்டி முன்னாள் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் முன்னாள் பீகார் முதலமைச்சர் ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரின் மறைவிற்கு இன்று புதுவை சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

உலக பேட்மிண்டன் சேம்பியன் பட்டப் போட்டியில் பட்டம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை பி வி சிந்துவிற்கு இன்று புதுவை சட்டமன்றத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவையில் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டு பேசுகையில் பத்மஸ்ரீ விருது ராஜிவ்காந்தி கேல் ரத்னா விருது போன்ற பல்வேறு விருதுகளை ஏற்கனவே வென்றுள்ள பி வி

புதுவையில் பால் கொள்ழுதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யிடம் மனு கொடுத்துள்ளனர் தமிழகம் ஆந்திரா கேரளா மற்றும் இதர மாநிலங்களை போல புதுவையிலும் கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்துகளை அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மேற்கு பருவக் காற்றின் சாதகமான போக்கினால் கோவை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை இருக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது